புதுப்பிக்கத்தக்க ளிசக்தி தொழில்நுட்பங்கள் தமிழகத்தில் நடைமுறைப்படுத்தும் வழிமுறைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி இங்கிலாந்து நிறுவனத்துடன் ஆலோசனை மேற்கொண்டார்

மத்திய பாதுகாப்பு அமைச்சா் திரு

போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று நேபாளத்தை எதிர்கொள்கிறது

எடப்பாடி கே பழனிச்சாமி இங்கிலாந்து ஸ

போக் நகரில் காந்நாலை மின்உற்பத்தி மற்றும் குரியசக்தி மின்சார கட்டமைப்புகளை பார்வையிட்டார் இவற்றின் மூலம் பெறப்படும் மின்சாரத்தை மின் கட்டமைப்பில் எளிய முறையில் சேர்த்திடும் வழிமுறைகள் மற்றும் அதனைச்சாா்ந்த தொழில்நுட்பங்கள் குறித்து கேட்டறிந்தாா்

முதலமைச்சர் தமது இங்கிலாந்து பயணத்தை இன்று முடித்துக் கொண்டு நாளை இரவு நியூயார்க் புறப்பட்டு அமெரிக்க தமிழ் தொழில் முனைவோர் கூட்டமைப்பின் பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடுகிறார்

அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் வைக்கப்படும் வாக்காளர் பட்டியலில் வாக்காளர்கள் தங்கள் பெயர் உள்ளிட்ட விவரங்களை சரிபார்த்து கொள்ளலாம் என கூறியுள்ளார்

ஸ்டாலின் நாட்டின் ஒட்டு மொத்த உள்நாட்டு வளர்ச்சி சரிவால் ஏற்பட்டுள்ள பொருளாதாரம் வீழ்ச்சியை பிஜேபி அரசு சரி செய்ய முன்வர வேண்டும் என்று திமுக தலைவர் திரு

க

இதுதொடர்பாக முகநால் பதிவில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் நாடு தற்போது சந்தித்து வரும் வேலையிழப்பு தொழில்துறை சாிவு கிராமப்புற துயரங்கள் போன்ற பிரச்சனைகள் குறித்து பாஜக அரசு எடுத்துரைக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார்

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்காக மத்திய மாநில அரசுகள் நாடாளுமன்றம் சட்டமன்றத்தில் கால நிலை மாற்ற அவசர் நிலை பிரகடனத்தை நிறைவேற்ற வேண்டும் எனக் கேட்டுக்கொண்டுள்ளார்

நாக்பூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் இதன்மூலம் கைவினைப் பொருட்கள் மற்றும் சிறு வர்த்தகம் ஊக்குவிக்கப்படுவதுடன் சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படும் என்றார்

ஊழல் கண்காணிப்பு அதிகாரிகளும் மத்திய புலனாய்வு பிரிவினரும் இணைந்து ரயில்வே நிலக்கரி கனிமம் மருத்துவ சுகாதாரம் சுங்கத் துறைகள் உணவு நகராட்சி போக்குவரத்து கழகங்கள் தீயணைப்பு துறை இந்திய விமான ஆணையம் பொதுத்துறை நிறுவனங்கள் கப்பல் கட்டுமான கழகம் பாரத மிகுமின் நிறுவனம் எ

செலுத்துவோரின் வசதிக்காக அனைத்து வருமான வரி அலுவலகங்களும் இன்று வரி செயல்படுவதால் இந்த வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்தி கணக்குகளை தாக்கல் செய்ய அரசு அறிவுறுத்தியுள்ளது கணக்குகளை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் மேலும் வருமான வரிக் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகளில் உண்மை இல்லை என்றும் அரசு தெளிவுபடுத்தியுள்ளது

ராஜ்நாத் சிங் அரசுமுறைப் பயணமாக நாளை மறுநாள் ஐப்பான் புறப்படுகிறார் இருநாடுகளுக்கு இடையேயான ராணுவம் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்து அந்நாட்டு பிரதமா ஷின்ஸோ அபேயுடன் ஆலோசனை மேற்கொள்கிறார்

ராஜ்நாத்சிங் இந்திய தென்கொரிய பாதுகாப்பு தொழிற்சாலை ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார்

நரேந்திரமோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற சிறப்பு கூட்டத்தில் இதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது

அமைச்சர்கள் திரு ராஜ்நாத்சிங் திரு அமீத்ஷா திருமதி

குலாம்நபி ஆசாத் உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றனர்

பன்வாரிலால் புரோஹித் உலக பல் சுகாதாரம் சர்வதேச மாநாட்டை சென்னையில் இன்று துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல் மருத்துவர்கள் நவீன தொழில்நுட்பங்களை அறிந்து அது குறித்து விவாதிக்க இத்தகைய மாநாடுகள் துணைபுரிவதாக எடுத்துரைத்தார் சிறந்த மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரிகளின் கட்டமைப்பு தமிழகத்தில் ஏற்படுத்தப்பட்டதன் மூலம் நோய் கண்டறிவதிலும் கிழக்குப் பகுதிகளில் முன்னோடியாக நம் மாநிலம் திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார் இத்தகைய மாநாடுகள் மூலம் இளைஞர்கள் பல் மருத்துவக் கல்வியை பயின்று அதை தொழிலாக முன்னெடுத்துச் செல்ல உத்வேகம் ஏற்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் பல் மருத்துவம் குறித்த மென்பொருள் உருவாக்கப்பட்டு நோயாளிகள் குறித்த தகவல்கள் அதில் இடம்பெற்றிருப்பதன் மூலம் அவர்களுக்கான சிகிச்சை முறைகளும் எளிதாக்கப்பட்டிருப்பதாக கூறினாா்

ஒப்பன் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் சுவிட்சர்லாந்தின் ரோஜர் பெடரர் வாவ்ரிங்கா செர்பியாவின் நொவாக் ஜோக்கோவிச் ரஷ்யாவின் மெட்வதேவ் உள்ளிட்டோர் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர் மகளிர் ஒற்றையர் பிரிவில் அமெரிக்காவின் மேடிசன் கீஸ் உக்ரைனின் ஸ்விட்டோலினா சீனாவின் க்யூ வாங் உள்ளிட்டோரும் காலிறுதிக்கு முந்தைய சுந்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர்